இனி விரிவான செய்திகள் இன்றைய உலகில் பயங்கரவாதம் மாபெரும் சவாலாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

உலகில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் துல்லியமானதாக இருக்க வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் ரஷ்பாவின் தலைமையில் அதற்காள வடிவம் கொடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

உலகம் முழுவதும் பயங்கரவாத நடவடிக்கைகள் பரவலாகியுள்ள சூழலில் ஐநா பாதுகாப்புக் குழுவில் பல நாடுகளை சேர்க்க வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார் உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்ற கருத்தில் இந்தியா ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் உலக அமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர் உரை நிகழ்த்தினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி பெங்களுரு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார்

மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பிரதிநிதிகள் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் மென்பொருள் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து ஆலோசிக்க உள்ளனர் தரையில் இருந்து விண்ணில் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை பரிசோதனையை தொடர்ந்து இரண்டு முறை வெற்றிகரமாக நடத்தியதற்காக விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார்

இன்றைய சோதளையில் இடையூறுகளை துல்லியமாக கணித்து இலக்கைத் தாக்கும் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறவனத்தின் விஞ்ஞானிகளுக்கு அமைச்சர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மக்களின் வளர்ச்சிக்காகவே மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டதற்கு சில அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதற்கு டுவிட்டரில் திரு அமித் ஷா பதில் அளித்துள்ளார் அங்கு சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டதால் மகளிர் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு உரிய உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இத்தகைய அமைப்புகள் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு பகுதியே என்றும் இப்பகுதி குறித்த தேச நலனுக்கு எதிரான எத்தகைய கருத்தையும் நாட்டு மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்

அடுத்த இந்தாண்டுகளுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வரி வருவாய்களை பங்கிட்டு கொள்வது குறித்து இதில் உரிய பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன முன்னதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோரிடமும் நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஏற்களவே இந்த அறிக்கையை வழங்கி உள்ளனர் மத்திய மாநில அரசுகளின் துறைசார் வல்லுநர்கள் ஆவோசனை அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிடம் உரிய பரிந்துரைகள் பெறப்பட்டு இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார்

வரும் சனிக்கிழமை அன்று வால் பகதூர் சாஸ்திரி விருது வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொள்கிறார்

எரிசக்தித் துறையில் தன்னிறைவு அடைய ஏதுவாக மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்குள்ளார்

உற்பத்தித் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பெட்ரோலியத் துறையில் வழக்கமான தொழில் சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் கூறினார்

இதன்படி முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உள்துறை பொதுநிர்வாகம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆகிய துறைகளை கவனிப்பார்

மற்றொரு துணை முதலமைச்சர் திருமதி ரேணுதேவிக்கு தொழில்துறை பஞ்சாயத்து ராஜ் மற்றம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது

இதற்கான ஒப்புதல் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது

அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் விமான கொள்முதல் ஊழல் வழக்கில் சும்பந்தப்பட்டவர்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என மத்திய சட்டத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ரவிசுங்கர் பிரசாத் கூறியுள்ளார் புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சிலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக தெரிவித்திருப்பதாகக் கூறினார் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

தலைநகர் தில்லியில் காற்று மாசு கணிசமான அளவிற்கு குறைந்து உள்ளதாக மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது குளிர்கால தொடக்கம் மற்றம் தீபாவளி பண்டிகையின் காரணமாக அங்கு கடந்த சில நாட்களாக மோசமான அளவு காற்று மாசு பதிவாகி இருந்தது

காற்று மாகவை குறைப்பதற்கு தொடர்ந்து அங்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் வடதமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று கூறினார் சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன